ஒப்பந்தப் புள்ளிகள் வரப்பெற்றுள்ளதாகமத்தியஅமைச்சா் திருரவிசங்கா் பிரசாத் கூறியுள்ளாா்

கத்தார் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியாமிர்சா இணைகாலிறுதிசுற்றுக்குமுன்னேறியுள்ளது

எனிமை கட்சித் தலைவர்களோ அரசியல் நட்சத்திரபேச்சாளர்களோமற்றகட்சிவேட்பாளர்களுக்காகமேற்கொள்ளும் பிரச்சாரசெலவுகளுக்குவிலக்குபெறமுடியாதுஎன்றும் தலைமைதேர்தல் அதிகாரிதெரிவித்துள்ளார் மேலும் போக்குவரத்துசெலவு தவிரமற்றசெலவுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்டவேட்பாளரின் செலவு கணக்கில் சேர்க்கப்படவேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தலைமைதேர்தல் அதிகாரிவெளியிட்டுள்ளமற்றொருசெய்திக்குறிப்பில் இதனிடையே தேர்தல் நாளன்றுபணியில் ஈடுபடும் ரயில் ஓட்டுநா்கள் டிக்கெட் பரிசோதகா்கள் காா்டுகள் ரயில்வேபாதுகாப்பு படையினர் அங்கீகரிக்கப்பட்டஊடகவியலாளர்கள் விமானம் மற்றும் கப்பல் ஊழியர்கள் தபால் வாக்களிக்கலாம் எனதெரிவித்துள்ளார்

இவர்கள் தற்போதுசோதனைசாவடிகளில் பணியில் ஈடுபட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதேபோன்றுகோவைநகரில் உள்ளகாவல் நிலையஎல்லைக்குட்பட்டபகுதிகளிலும் தினந்தோறும் கொடிஅணிவகுப்பு நடைபெறஉள்ளது தருமபுரிமாவட்டத்திற்குவந்துள்ளமத்தியதொழிலகபாதுகாப்பு படையின்ரின் கொடிஅணிவகுப்பைமாவட்டஆட்சியர் திருமதி பிகார்த்திகாதருமபுரிவள்ளலார் எஸ் திடலிலிருந்துதொடங்கிவைத்தார்

அனைத்துஅரசியல் கட்சியின் பொதமக்கள் மற்றம் தேர்தல் வழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றிசட்டப்பேரவைத் தேர்தலைமுறையாகவும் அமைதியாகவும் நடத்தஒத்துழைப்பு அளிக்குமாறும் மாவட்டஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் பிரச்சாரசுவரொட்டிகள் மற்றும் துண்டுபிரசுரங்களில் அவைஅச்சிடப்படும் அச்சகம் மற்றும் உரிமையாளரின் பெயர் முகவரிபோன்றவைகட்டாயம் இடம்பெறவேண்டும் எனகரூர் மாவட்டஆட்சியர் திருமதிமல்விழிஅறிவுறுத்தியுள்ளார் அச்சகஉரிமையாளர்களுக்கானநடத்தைவிதிமுறைகள் பேசியஅவர் அச்சடிக்கப்பட்டகவரொட்டிமற்றும் துண்டுபிரகரங்களின் நான்குநகல்களைஅவற்றைவெளியிடும் நபரின் விவரங்களுடன் மாவட்டதேர்தல் அலுவலருக்கு மூன்றுநாட்களுக்குள் அனுப்பிவைக்கவேண்டும் எனவும் அச்சகஉரிமையாளர்களைஅவர் கேட்டுக்கொண்டார் சட்டத்திற்கு புறம்பாகவோ சாதி மதம் இனம் மொழிதொடர்பாகஆட்சேபனைஎழும் விதத்திவோ தளிப்பட்டநபரின் நன்னடத்தைக்குபாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலோவாசகங்கள் இடம்பெறக்கூடாதுஎனஅவா் தெரிவித்தாா்

இந்தஏலம் இன்றும் தொடருவதாகவும் அதற்குபிறகேஏலம் எடுத்தவா்கள் மற்றும் தொகைகுறித்த முழு விவரம் தெரியவரும் என்றும் அவர் கூறியுள்ளார்

தொலைபேசிவாயிலாகநடைபெற்ற இந்தஆலோசனையின்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கானதொலைநோக்குதிட்டங்கள் கோவிட் தடுப்பூசிபணிகள் உள்ளிட்டஅம்சங்கள் இடம்பெற்றதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுகள் மாவட்டத்தில் விதிமுறைகளைமீறி இயங்கிவந்தபதினான்குபட்டாசுஆலைகளுக்குமாவட்டநிர்வாகம் சீல் வைத்துள்ளது

திருபட்னாகர் இப்பொறுப்பைஏற்றுக்கொண்டார்

பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி க்கு ஊழல் வழக்கில் மூன்றாண்டுசிறைத் தண்டனைவிதிக்கப்பட்டுள்ளது கடற்படையின் கிழக்குபிராந்தியதலைமைஅதிகாரியாக வைஸ் அட்மிரல் அஜேந்திரபகதுர் சிங் விசாகப்பட்டினத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டாா்

சிபி எஸ் சீபத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திட்டம் மேலும் குறைக்கப்பட்டுள்ளதாக சமூக உளடகங்களில் வெளியானசெய்திகளைமத்தியஅரசுமறுத்துள்ளது